நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

செயல்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

மின்சாரத்துறை இணையமைச்சர் திரு ஆர்

சிங் தெரவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோட தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் செயல்படுத்தப்படவுள்ள ஊரக குடிநீர் விநியோக திட்டங்களுக்கு பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின்கீழ்

இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலம் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் கிராமப்புற மேம்பாட்டிற்காக பிரத்யேக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் தமது மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகம் வேகமாக வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாகத் திகழும் என்று நம்புவதாகக் கூறினார் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு தமிழகத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு நடந்தாய் வாழி காவிரி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான இரண்டாம்கட்ட பணிகளுக்கான செலவில் ஜம்பது சதவீதத்தை மத்திய அரசு வழங்கவேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் சென்னையில் தனது நிகழ்ச்சிகளை நிறைவு செய்த திரு அமித் ஷா இன்று காலை புதுதில்லி புறப்பட்டார் பன்முகத்தன்மையே நமது நாட்டின் அடையாளம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் வடாயன் யூகே அமைப்பின் இலக்கியத்திற்கான வடாயன் வாழ்நாள் சாதனையாளர் விருது அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு நேற்று வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமது கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு முக்கிய பங்களிப்பை மொழிகள் வழங்குவதாக கூறினார் அனைத்து கவாச்சாரத்திற்கும் மொழி அடிப்படையாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் தமக்கு வழங்கப்பட்ட விருது நமது நாட்டிற்கும் நமது நாட்டின் மேன்மைக்கும் கிடைத்த விருது என்று தாம் கருதுவதாக அவர் கூறினார்

இதனையொட்டி தில்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு பணியில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது

அஜய் குமார் மற்றும் லெப்டினன் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா ஆகியோா் மவர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றனர் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிவான சீருடை இளைஞர்களை கொண்ட படையாக தேசிய மாணவர் படை விளங்குவது குறிப்பிடத்தக்கது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் திரு ஆர் கேசிங் தெரவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு இதுகுறித்து நேர்காணல் வழங்கிய அவர் சர்வதேச அளவில் உலக வெப்பமயமாதலை குறைக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்தார் இதற்காக கச்சா எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து பசுமை எரிசக்தியை அதிகம் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பாரீஸ் பருவநிலை மாறுபாடு ஒப்பந்தத்தை விட அதிக அளவு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சார உற்பத்தியை இந்தியா எட்டிவிட்டதாக அவர் கூறினார்

சிங் தெரிவித்தார்

இதன் காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

அங்கு மூன்று பேர் கொண்ட மத்தியக் குழு ஆய்வு செய்யவுள்ளது

பஞ்சாபில் விவசாயிகளின் ரயில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து அங்கு மீண்டும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொடங்கும் என ரயில்வேதுறை தெரிவித்துள்ளது அண்மையில் மத்திய அரசு கொண்டுவந்த வேளாண் மகோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அம்மாநிலத்தின் சில விவசாய அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தன

இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை காரைக்கால் இடையே நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுவடைந்து வருவதால் நாளை முதல் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

லண்டனில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ரஷ்பாவின் மெத்வதேவை எதிர்கொள்கிறார்